செய்தமைக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார்

இந்தியா அண்டை நாடுகளுடனும் அனைத்து சர்வதேச நாடுகளுடன் நல்லுறவையே விரும்புவதாக குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்திருக்கிறார்

ப்ரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு பி வி சிந்துவும் சாய்னா நேவாலும் முன்னேறியுள்ளனர்

இதுகுறித்து பிரதமர் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வரவேற்பு ஏற்பாடுகள் அன்பான உபசரிப்பு ஆகியவை நமது கலாச்சாரத்தையும் மரபையும் ஒருசேர பிரதிபலித்தது என்றும் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சந்திப்பு தனக்கும் சீன அதிபருக்கும் மறக்கமுடியாத அனுபவமாக இருந்ததாகவும் கூறியிருக்கிறார் இதற்காக தமிழக மக்களுக்கும் கலாச்சார சமூக அரசியல் அமைப்புகளுக்கும் பிரதமர் தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் அதேபோல் சீன நாட்டு தூதர் சன்வெய்டங் கும் சிறப்பான ஏற்பாடுகளுக்காக முதலமைச்சருக்கு தமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் வாழ்த்து மகாராஷ்ட்ரா ஹரியானா மாநில சட்டப்பேரவை பொதுத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றதையடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார் மகாராஷ்ட்ரா ஹரியானா மகாராஷ்ட்ரா மற்றும் ஹியானா மாநிலங்களில் புதிய அரசு அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

பட்நாவிஸ் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார்

இதனிடையே முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் புதுதில்லியில் இன்று கட்சியின் மூத்த தலைவர்களை சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார் கட்சியின் செயல்தலைவர் திரு ஜே பி நட்டாவை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் அவர் ஆராய்கிறார்

இந்நிலையில் தங்களுக்கு ஆதரவு கோரி பிஜேபி காங்கிரஸ் ஆகிய இருகட்சிகளுமே தம்மை அழைத்திருப்பதாக கூறிய ஜன்நாயக் ஜனதா கட்சி தலைவர் சர்தார் நிஷன்த்சிங் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என்றார்

சவுதி அரேபியாவில் ரூ பே கார்டு வசதியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இப்பயணத்தின்போது இருநாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகும் என தெரிகிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத்தில் சர்தார் சரோவா அணையில் அமைக்கப்பட்டுள்ள பட்டேலின் திருவுருவ சிலைக்கு அன்றைய தினம் மரியாதை செலுத்தஉள்ளார் இதற்கான சிறப்பு முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன

புதுதில்லியில் தேசிய ஒருமைப்பாட்டு மாரத்தான் ஓட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா தொடங்கி வைக்க உள்ளார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற திருமண நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பயனாளிகளுக்கு இவற்றை வழங்கினார்கள்

இத்திட்டத்தின்கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நாட்டுரக மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன நிகழ்ச்சியில் இம்மைய இயக்குநர் டாக்டர் கே கே சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

அரபிக்கடலில் கடல்சீற்றம் காரணமாக மீனவர்களின் பாதுகாப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதால் இந்நடவடிக்கை இக்கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும்

இதன்படி பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் திருத்தணி அருள்மிகு முருகன் கோவில் திருச்சி வயலூர் அருள்மிகு சுப்ரமணிய சுவாமி திருக்கோவில்களில் கந்தசஷ்டி விழா வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது

ப்ரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு பி வி சிந்துவும் சாய்னா நேவாலும் முன்னேறியுள்ளனர் காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்களில் சாய்னா டென்மார்க்கின் ஜேயர்ஸ்

பெல்ட் ஐயும் பி வி சிந்து சிங்கப்பூரின் யோ ஜெம்மையும் தோற்கடித்து காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக்சாய்ராஜ் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது